தடுப்பூசிகளை கொள்முதல் செய்வது நாடு முழுவதும் கொண்டு சேர்ப்பது மற்றும் குளிர் சாதன சூழ்நிலையில் பாதுகாப்பாக வைப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது

அதே நேரத்தில் தற்போதைய ஜிடிபி எனப்படும் ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சி விகிதம் நம்பிக்கை தரும் வகையில் உள்ளது என்றும் அது இனி வரும் நாட்களில் மேலும் நல்ல நிலையை எட்டும் என்றும் திரு அமித்ஷா கூறினார் மல்லாடி கிருஷ்ணாராவ் மத்திய அரசின் வழிகாட்டுதல்களை தொடர்ந்து டிசம்பர் மாதத்தில் மருத்துவ கல்லூரிகளை திறக்க அனுமதிக்கப்பட்டுள்ளதாக புதுச்சேரி சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் தெரிவித்தார் இதுகுறித்து இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முக்கவசம் அணியாமல் வெளியில் வரும் சுற்றுலா பயணிகள் மீது காவல்துறையினர் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார்

மேலும் சரியாக இருக்கும் இயந்திரங்கள் இளஞ்சிவப்பு வண்ண முத்திரை தாள் கொண்டு சீல் வைக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு அர்ஜுன் சர்மா செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார் காரைக்கால் நிவர் புயலின்போது மாவட்ட நிர்வாகத்துடன் மீட்பு பணியில் இணைந்து செயல்பட வந்துள்ள தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் தற்போது காரைக்காலில் கொரோனா விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர்

பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களிலும் பள்ளிகளில் மாணவர்களும் எவ்வாறு நடந்துகொள்ள வேண்டும் என்று அவர்கள் விரிவாகவும் தெளிவாகவும் எடுத்து கூறினர் தேசிய பேரிடர் மீட்பு படையின் துணை ஆய்வாளர்கள் திரு மோகனரங்கம் திரு யோகேஷ் ஆகியோர் தலைமையில் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது

இதன்படி தமிழகத்தில் கலை

புதுச்சேரி ஆந்திரா கர்நாடகாவில் இருந்து வரும் பயணிகளை தவிர பிற மாநிலங்களில் இருந்து தமிழகம் வருபவர்களுக்கு இ பதிவு நடைமுறை தொடரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது

புதுச்சேரியில் மதுபாட்டில்கள் மீது விதிக்கப்பட்டிருந்த கொரோனா வரியை ரத்து செய்ய புதுச்சேரி அரசு முடிவு செய்துள்ளது